எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பள்ளி மாணாக்கருக்கான பாடத்திட்டம் குறைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மருந்து தயாரிக்கும் முறைகள் குறித்து விஞ்ஞானிகள் பிரதமரிடம் அப்போது எடுத்துரைத்தனர் தடுப்பு மருந்தின் இரண்டாம் கட்ட பரிசோதனை முடிவுகள் அடுத்த வாரம் இந்த வெளியிடப்பட்டு தொடர்ந்து மூன்றாம் கட்ட பரிசோதனைகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் தற்போது ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் கோவாக்ஸின் தடுப்பூசி முன்னேற்றங்கள் குறித்தும் கேட்டறிகிறார்

இந்த தடுப்பூசி சோதனைகளின் இறுதிகட்ட வெற்றியைத் தொடர்ந்து உற்பத்தி மற்றும் வினியோகத்தை நெறிப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொள்கிறார் கோவிட் தடுப்பூசி மருந்துகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சுயசார்பு பாரதத்தை எழுச்சியுடன் உருவாக்குவது காதி ஆடைகளின் பயன்பாடு நா மேலாண்மை கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பிரதமர் தமது கருத்துக்களை இந்நிகழ்ச்சியில் இதுவரை பகிர்ந்துள்ளார்

கோவில் திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிவதுடன் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றார்

நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என கூறிய முதலமைச்சர் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெருமளவு சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் சென்னையில் வேளச்சேரி முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் தடுக்க நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்

கோவிட் தொற்றை கையாள்வதில் சிறப்பாக செயலாற்றிய மருத்துவர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார்